இன்று கோவை வந்து சேர்ந்தார் விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் கோடைக் காலத்திலும் நாள்தோறும் ஐந்தரை லட்சும் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாவாஜி கூறியுள்ளார் பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா தங்கப் பதக்கம் வென்றார் துருக்கி கோப்பை மகளிர் கால்பந்துப் போட்டியில் இந்தியா இன்று ருமேனியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி மற்றும் உயரதிகாரிகள் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் சூளுர் விமானப் படை தளம் மற்றும் ஈசா யோகா மையத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் மஹில்வாகனன் தெரிவிக்கிறார்

இதனைத் தொடர்ந்து மாலை ஈசா யோகா மையத்தில் நடைபெறம் மகா சிவராத்திரி சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பின்னர் இரவு தனி விமானத்தின் மூலம் தில்லி செல்கிறார்

மேலும் ஈசா யோகா மையம் அமைந்துள்ள மேற்கு தொடர்க்சி மலைப் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்

தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டப வளாகத்தில் பாரத மாதா நினைவாலயம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் இந்த நினைவாலயம் கட்டப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நினைவாலயத்தில் பாரத மாதா வெண்கலச் சிலை ஏழரை அடி உயரத்தில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறைக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார்

மாற்றுத் திறனாளிகளுக்கான நான்கு சதவீத இடஒதுக்கீடு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் கூறியுள்ளார் இன்று ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத் திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடன் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதலுக்கான விலை உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார்

அஇஅதிமுக கூட்டணி மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயக்குமார் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இடம்பெறும் என்றார் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கையை நாட்டுமக்கள் அனைவரும் பாராட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசு நிறைவேற்றிய திட்டங்களை முன்நிறுத்தி அஇஅதிமுக மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் என்று கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்திய திட்டங்கள் காரணமாக அனைத்துத் தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக கூறினார் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்சய் தத் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அஇஅதிமுகவுடன் பாமக ஏற்படுத்தியுள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தர்மபுரி மொரப்பூர் இடையே புதிய ரயில்பாதை அமைப்பதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் நாளை தொடங்கி வைக்கிறார் தர்மபுரியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில அவர் இதனை தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயான அந்தியோதயா விரைவு ரயில் போக்குவரத்தை நாகர்கோவில் வரை நீட்டிப்பதற்கான சேவையையும் சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே தினசரி ரயில்போக்குவரத்தையும் காணொலிக் காட்சி வாயிலாக அமைச்சர் தொடங்கி வைக்கிறார் விவசாயத் துறையில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் இன்று தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு பண்ணைக் கருவிகளை வழங்கி அவர் பேசினார் விவசாயத்தில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசின் உயரிய விருதினை நான்கு முறை தமிழகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயத் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை தமிழக அரசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு துரைக்கண்ணு தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில அமைச்சர்கள் ஐந்து பேர் இதனைத் தொடங்கி வைத்தனர்

போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்கள் காளைகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு தனித்தனியே காப்பீடு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு கின்னஸ் சாதனை நிகழ்ச்சிக்கான பரதநாட்டியம் இன்று நடைபெற்றது

இதில் அனைத்து கலைஞர்களும் பங்கேற்ற பின்னர் இந்த நிகழ்ச்சி வெகுசிறப்பாக நடைபெற்றது இதில் மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தம் உள்நாட்டிலிருந்தம் எராளமான பொதமக்குளும் பார்வையாளர்களாக பங்கேற்றனர்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம் இன்று தொடங்கியது

இந்த மாவட்டத்தில் உள்ள பகவதி அம்மன் கோயில் மாசி கொடைவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

துருக்கி கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ருமேனியாவை எதிர்கொள்கிறது